கர்நாடகமாநிலத்தில் அதிருப்திசட்டமன்றஉறுப்பின்களின் ராஜினாமாதொடர்பானவழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றுதீர்ப்பு வழங்குகிறது

பாகிஸ்தான் ராணுவநீதிமன்றத்தால் மரணதண்டனைவிதிக்கப்பட்ட இந்தியரானகுவ்பூஷன் ஜாதவ் வழக்கில் சர்வதேசநீதிமன்றம் இன்றுமாலைதீர்ப்பளிக்கஉள்ளது

இந்தோனேஷியவுபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியவீரர்கள் பிவிசிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர் இனிவிரிவானசெய்திகள் கர்நாடகாவில் அதிருப்திசுட்டப்பேரவைஉறுப்பினர்களின் ராஜினாமாதொடர்பானவழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றுதீர்ப்பு வழங்குகிறது இது குறித்தவழக்குதலைமைநீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலானஅமா்வு முன்பு நேற்றுவிசாரனைக்குவந்தது அப்போது பேரவைத் தலைவா் திருரமேஷ்குமார் சார்பில் ஆஜரானா் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அதிருப்திசுட்டப்பேரவைஉறுப்பினர்களின் ராஜினாமாகுறித்தும் மற்றும் அவர்களைதகுதி இழப்பு செய்வதகுறித்தும் பேரவைத் தலைவர் இன்றுதமதுமுடிவைஅறிவிப்பார் என்றுதெரிவித்தார் முன்னதாகஅதிருப்திசுட்டப்பேரவைஉறுப்பினா்களின் சா்பாகஆஜானவழக்கறிஞர் ரோத்தகி உறுப்பினர்களின் ராஜினாமாகுறித்தமூடிவு செய்தபிறகுதகுதி இழப்பு தொடர்பானநடவடிக்கைகளைபேரவைத் தலைவர் மேற்கொள்ளலாம் என்றுவாதிட்டார்

மும்பையில் நேற்றுநடைபெற்றஅமைச்சரவைகூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது மாநிலத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ளபராக் பகுதிகளைஅம்மாநிலமுதலமைச்சர் அசாம் திருசர்பானந்தாசோனோவால் இன்றுபார்வையிடஉள்ளார் அசாமில் ஒருசிலப் பகுதிகளில் வெள்ளம் வடிந்துள்ளதால் நிலைமைசீராகிஉள்ளதாகவும் பள்ளத்தாக்குப் பகுதிகளில் தொடர்ந்துநீர் குழ்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மீட்பு பணியில் ரானுவத்தினா் ஈடுபட்டுவருகின்றனா்

இதனைபாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டமத்தியநீர்வளத் துறைஅமைச்சர் திருகஜேந்திரசிய் ஷெகாவத் தெரிவித்தார் மத்தியபல்கலைக்கழகங்கள் திருத்தமசோதாநாடாளுமன்றத்தில் நேற்றுநிறைவேறியது மாநிலங்களவையில் நேற்று இதற்குஒப்புதல் அளிக்கப்பட்டநிலையில் முன்னதாகமக்களவையில் நிறைவேறியது இதன்படி ஆந்திரப்பிரதேசத்தில் மத்தியப்பல்கலைக்கழகம் மற்றும் மத்தியபழங்குடியினா் பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டுபல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்படஉள்ளன

பாகிஸ்தான் ராணுவநீதிமன்றத்தால் மரணதண்டனைவிதிக்கப்பட்ட இந்தியர் திருகுல்பூஷன் ஜாதவ் வழக்கில் சா்வதேசநீதிமன்றம் இன்றுதீா்பளிக்கஉள்ளது

இதைஎதிர்த்து இந்தியஅரசின் சார்பில் நெதர்லாந்துதலைநகர் ஹேக்கில் உள்ளச்வதேசநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது

கடந்தபிப்ரவரிமாதம் இருதரப்பு வாதத்தைகேட்டநீதிமன்றம் தீர்ப்பைஒத்திவைத்தது

தீவிரவாதத்தைஎதிர்கொள்வதுதொடர்பாக இரு தரப்பு ஒத்துழைப்பைவலுப்படுத்துவதுகுறித்து இந்தியாவும் உஸ்பகிஸ்தானும் விவாதித்துள்ளன

விவாதிக்கப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்படவுள்ளபாதுகாப்பு தளவாடஉற்பத்திமுனையம் தமிழகம் தொடர்பானபணிகள் குறித்துபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்றுஆய்வு செய்தாா் குறித்தவெளியிடப்பட்டுள்ளஅறிக்கையில் இத புதுதில்லியில் நடைபெற்றகூட்டத்தில் தளவாடஉற்பத்திமுனையம் அமைப்பதற்கானபணிகளைவிரைவுப்படுத்துமாறுஅதிகாரிகளைதிரு சிங் ராஜ்நாத் அறிவுறுத்தியதாககூறப்பட்டுள்ளது தமிழ்மொழிஉள்ளிட்டஅனைத்தமாநிலமொழிகளிலும் தபால் துறைதேர்வுகளைஎழுதலாம் என்றுமத்தியஅரசுஅறிவித்திருப்பதற்குபல்வேறுஅரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ளஅறிக்கையில் தமிழ்மொழியிலும் தபால் துறைதேர்வுகள் நடத்தப்படும் என்றுசட்டத்துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அறிவித்திருப்பதுவரவேற்கத்தக்கதுஎன்றுகூறியுள்ளார் பிஜேபிமாநிலத் தலைவர் திருமதி தமிழிசைசவுந்தர்ராஜன் பா ம க நிறுவனர் மருத்துவர் ராமதாக தேமுதிகதலைவர் திரு விஜயகாந்த் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்ததலைவர் திரு டி கே ரங்கராஜன் உள்ளிட்டஅரசியல் கட்சியினரும் மத்தியஅரசின் முடிவைவரவேற்றுள்ளனர் முன்னதாகநேற்றுமாநிலங்களவையில் இப்பிரச்ளையைதமிழகத்தைச் சேர்ந்தஅஇஅதிமுக திமுகமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியகம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் எழுப்பினர் அதற்குபதிலளித்தஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கடந்த ஞாயிற்றுக்கிழமநடைபெற்றதபால் துறைதேர்வு ரத்துசெய்யப்படுவதாகவும் இனிதமிழிலும் தபால்துறைதேர்வுகளைஎழுதவாம் என்றும் அறிவித்தார் சாலைவிபத்துக்கள் குறித்தபொதுமக்களிடம் அரசுஏற்படுத்தியவிழிப்புணர்வு காரணமாககடந்தஆண்டுமாநிலத்தில் சாலைவிபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் கணிசமாககுறைந்துள்ளதாகபோக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

நிதின் கட்கரிபாராட்டுதெரிவித்திருப்பதையும் அவர் கட்டிக்காட்டினார்

அம்நாத் யாத்திரையில் நேற்றுவரை இரண்டுவட்கத்திற்கும் மேற்பட்டயாத்ரிங்கள் குகைக் கோயிலில் வழிப்பட்டதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தோனேஷியஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியவீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர்

சாய் பிரவீத் எச் எஸ் பிரனாய் ஆகியோரும் ஒற்றையர் பிரிவில் இன்று பங்கேற்கின்றனர்